வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

அமித்ஷா தெரிவித்துள்ளார் ஹரியானா மற்றும் மஹாராஷ்டிரா வில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப் பதிவு இன்று நடைபெற்றது

இறுதி வாக்குப் பதிவு சதவிகிதம் பற்றிய தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன மஹாராஷ்டிரா வில் தேவேந்திர பட்நவிஸ் மேற்கு நாக்பூர் தொகுதியில் உள்ள வாக்குச் சாவடி ஒன்றில் இன்று காலை வாக்களித்தார் மத்திய அமைச்சர் திரு நித்தின்கட்கரி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் ஆர்எஸ்எஸ் தலைவர் டாக்டர் மோகன் பகவத் ஆகியோரும் நாக்பூரில் தத்தம் தொகுதிகளில் வாக்களித்தனர் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் மும்பையில் உள்ள தார்தேவ் தொகுதியில் வாக்களித்தனர்

ஹரியானாவில் முதலமைச்சர் திரு மனோகர்லால் கட்டார் கர்னால் தொகுதிக்குட்பட்ட வாக்குச் சாவடி ஒன்றில் வாக்களித்தார்

நாங்குநேரி தொகுதியில் தேர்தல் ஆணைய விதிமுறைகளை மீறி தொகுதிக்குள் நுழைய முயன்றதற்காக கன்னியாகுமரி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வசந்தகுமாரை போலீசார் காவல்நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர்

விக்கரவாண்டி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு முத்தமிழ்ச் செல்வன் திமுக வேட்பாளர் திரு புகழேந்தி ஆகியோருக்கு இடையிலும் நாங்குநேரி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ரெட்டியார்பட்டி நாராயணன் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ரூபி மனோகரன் ஆகியோருக்கு இடையிலும் முக்கியப் போட்டி நிலவியது புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் இன்று வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது நேற்று நள்ளிரவிற்கு மேல் அவ்வப்போது மழை பெய்த நிலையிலும் தொகுதியின் பெரும்பாலான வாக்குச் சாவடிகளில் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வரிசையில் நின்று வாக்களித்தனர் சத்யா சிறப்பு பள்ளியில் முற்றிலும் பெண் அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களை கொண்ட வாக்குச் சாவடியிலும் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர்

இறுதி வாக்குப்பதிவு சதவிகிதம் குறித்து தகவல் எதிர்பார்க்கப்படுகிறது

அன்பழகன் என் ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு புவனேஸ்வரன் ஆகியோர் கிழக்கு கடற்கரை சாலை கருவடிக்குப்பம் பகுதியில் திடீர் மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது

இவர் என் ஆர் காங்கிரசை சேர்ந்தவர் என்றும் சொல்லப்படுகிறது காங்கிரஸ் வேட்பாளர் திரு ஜான்குமார் வாக்குப்பதிவுக்கு இடையே செய்தியாளர்களிடம் பேசுகையில் எதிரணியினர் வாக்குச்சாவடிகளுக்கு அருகே தங்கள் சின்னம் தெரிவது போல் நிற்பதாகவும் இதுகுறித்து தேர்தல் அதிகாரிகளிடம் புகார் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார் ரெயின்போ நகர் பகுதியில் உள்ள வாக்குச் சாவடி ஒன்றில் அமைச்சர் திரு ஷாஜகான் வாக்குச்சாவடிக்கு அருகிலேயே வாக்குச் சேகரிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது போலீசார் தலையிட்டு சமாதானப் படுத்தினர்

இவர்களில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ஜான்குமார் என் ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு புவனேஸ்வரன் ஆகியோருக்கு இடையே முக்கியப் போட்டி நிலவியது

நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சகம் இதுகுறித்து மக்களவைச் செயலகம் மற்றும் மாநிலங்களவைச் செயலகத்திற்கு தகவல் அனுப்பி இருப்பதாக புதுடெல்லியில் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நாடாளுமன்ற கூட்டத் தொடருக்கான தேதிகளை இறுதி செய்வதற்காக நாடாளுமன்ற விவகாரங்கள் பற்றிய மத்திய அமைச்சரவைக் குழு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் கடந்த வாரம் கூடியதும் குறிப்பிடத்தக்கது

ரவிஷங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் அமைச்சகத்தின் சார்பில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் தகவல் தொழில்நுட்ப துறையினர் தாங்களுக்கு உகந்த விதத்தில் இந்த டிஜிட்டல் கிராமங்களுக்கு உதவலாம் என்றார் புதிய இந்தியாவில் முக்கிய மாற்றங்களை கொண்டு வரும் கருவியாகவே ஸ்டார்ட்அப் நிறுவனங்கள் திகழ்வதாக அமைச்சர் கூறினார்

சிறந்த பெண் தொழில் முனைவோருக்கும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டில் சிறந்து விளங்கும் வங்கிகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன காவல்துறையினர் பொறுப்புடன் கடமையாற்றி வருவதன் காரணமாகவே நாடு முன்னேற்றப் பாதையில் நடைபோட முடிவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு

போலீஸ் வீர வணக்க நாளான இன்று புதுடெல்லியில் உள்ள தேசிய காவலர் நினைவிடத்தில் பணியின்போது உயிரிழந்த காவலர்கள் அஞ்சலி செலுத்தி பேசிய அவர் காவலர்களுக்கு உகந்த பணிச் சூழல் ஒன்றை உருவாக்கித் தரவும் காவலர்களின் நலனை மேம்படுத்தவும் காலக்கெடு அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

புதுவையிலும் கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் இன்று நடைபெற்ற போலீஸ் வீரவணக்க நாள் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கலந்து கொண்டு பணியின்போது உயிர்நீத்த காவல்துறையினருக்கு அஞ்சலி செலுத்தினார் டிஜிபி திரு பாலாஜி ஸ்ரீவத்சவா மற்றும் மூத்த காவல்துறை அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர்

பணியின்போது உயிர்நீத்த காவலர்களின் தியாகமே நம்மில் பலர் உயிரோடு இருப்பதற்கு காரணம் என்றும் தனிப்பட்ட முறையில் தாமே துணிச்சலான காவலர் ஒருவரால் இதுபோல காப்பாற்றப்பட்டு உள்ளதாகவும் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி வாட்ஸ்ஆப் செய்தி ஒன்றில் கூறியுள்ளார்

டெல்டா மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் சேலம் மதுரை தேனீ திண்டுக்கல் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் நெல்லை குமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் திருவள்ளுர் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

மீனவர்கள் இன்றும் நாளையும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் குமரிக் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளன